புதிய தேதி பின்னர் தெரிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஹிமாச்சலப் பிரதேசத்தில் கட்டிடம் ஒன்று இடிந்து விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்தனர்

புதிய தேதியை இஸ்ரோ பின்னர் அறிவிக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கர்நாடகாவில் அரசியல் நெருக்கடி தொடர்ந்து நீடித்து வருகிறது காங்கிரஸ் கட்சி சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று காலை ஒன்பது மணிக்கு நடைபெறுகிறது முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ராமலிங்க ரெட்டி தன்னுடைய ராஜிமானா கடிதத்தை திருப்பப்பெறுவது குறித்து எந்தவித முடிவும் தாள் எடுக்கவில்லை என்றும் ஆனால் இன்று நடைபெறும் சுட்டப்பேரவைக் கூட்டத்தில் தாம் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதன் பிறகு சட்டப்பேரவைத் தலைவரை சந்திக்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கர்நாடகாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைக்கு பிஜேபிதான் காரணம் என்று குற்றம்சாட்டியுள்ளார் இதனிடையே அம்மாநில பிஜேபி தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா மாநில முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் கர்நாடகாவை ஆளும் கூட்டணிக்கட்சி தன்னுடைய பலத்தை இழந்துவிட்டதாகவும் அதன் காரணமாக உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் அல்லது சட்டப்பேரவையில் கூட்டணி கட்சியின் பலத்தை நிரூபிக்க வேண்டுமு் என்றும் திரு எடியூரப்பா கூறியுள்ளார்

ஹிமாச்சல் மாநிலத்தில் பெய்துவரும் கனமழை காரணமாக சோலன் மாவட்டத்தில் நான்குமாடி கட்டிடம் ஒன்று நேற்று இடிந்து விழுந்தது

தேசிய பேரிடர் மேலாண்மை படையினர் தொடர்ந்து அங்கு மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்கு அதிகரிக்கும் நோக்கில் பிரதமர் திரு மோடி தலைமையிவாள அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ்சிங் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் வருவாயை உயர்த்திடும் வகையில் விவசாயத்தில் கால்நடைகளை பயன்படுத்தி பாரம்பரிய முறையில் அதிக அளவில் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களை தடுக்கும் விதத்தில் தனது அமைச்சகம் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாகவும் கால்நடை பிரச்சினைகள் விவசாயிகளின் இலாபத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அதனை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்

இதையொட்டி பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராணுவ தலைமை தளபதி திரு பிபிள் ராவத் ஆகியோர் தேசிய போர் திபாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் வெற்றி தீபம் ஏற்றப்பட்டது

பீகார் மாநிலத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு தங்கியுள்ள மக்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது

பீகார் மாநிலத்தில் பத்து மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மைக்குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அம்மாநில முதலமைச்சர் திரு நித்திஷ் குமார் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று விமானம் மூலம் பார்வையிட்டார்

கர்தா்பூர் நெடும்பாதை திட்டம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது வாகா எல்லையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானில் உள்ள குருத்துவாராவிற்கு கர்தார்பூர் வழியாக இந்தியர் மற்றும் வெளிநாட்டவர்கள் செல்ல இருநாடுகள் தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது

குருத்துவாராவிற்கு தனியாகவோ அல்லது குழுவாகவோ செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குருத்துவாராவிற்கு செல்லும் இந்தியா்களை கட்டணமின்றி இலவசமாக அனுமதிக்க வேண்டுமென்று இந்தியா தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்தியர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படமாட்டாது என பாகிஸ்தான் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது இந்தப் பேச்சுவார்த்தையில் இந்தியா தரப்பில் உள்துறை வெளியுறவுத் துறை மற்றும் பாதுகாப்புத் துறை ஆகியவற்றை சோ்ந்த அதிகாரிகள் இடம் பெற்றிருந்தனா்

தேசிய மற்றும் மாநில மீட்புப்படையினர் நேற்று கமார் ஒன்பதாயிரம் மக்களை மீட்டு பாதுகாப்பாள இடங்களுக்கு நேற்று கொண்டு சென்றனர் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதி உட்பட பல நதிகளில் வெள்ளநீர் அபாயக்கட்டத்தை தாண்டி ஒடுகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையாள நிவாரணப் பணிகளை உடனடியாக முடிக்கிவிடுமாறு அம்மாநில கூடுதல் தலைமைச்செயலாளர் திரு சஞ்சப் கிருஷ்ணா மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் வளைகுடா பகுதியில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ரானுவ பலத்தை அதிகரித்துவரும் நிலையில் கத்தார் நாட்டின் மிகப்பெரிய கடலோர காவல்படையின் தளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று தொடக்க விழா நடைபெற்றது

இந்த கடலோர காவல்படை தளம் தோகாவிலிருந்து முட்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செமைசீமாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கத்தார் நாட்டுடன் அமெரிக்கா மிக முக்கியமான ரானுவ ஒப்பந்தங்களை செய்துள்ளது அதேபோல அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தளம் கத்தாரில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதி போட்டியில் இங்கிலாந்து முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது நேற்று லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை சூப்பர் ஓவர் முறையில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது

இதனை அடுத்து அஅதிக அளவில் பவுண்டரி அடித்த அணி வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்பட்டது

விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோக்கோவிட்ச் ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார்